புதுச்சேரியில் அரசின் வருவாயைப் பெருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மோடி கல்வி தேசிய கல்விக் கொள்கை மூலம் உயர்கல்வியில் கொண்டு வரப்படும் புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் என்பது பற்றிய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார் எதிர்கால நோக்குடன் கூடிய முழுமையான பல்துறைக் கல்வி தரமான ஆராய்ச்சி கல்வியில் தொழில் நுட்பத்தின் சமுத்துவ பயன்பாடு போன்ற பல்வேறு தலைப்புகளில் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்கள் பற்றிய அமர்வுகள் இந்த மெய்நிகர் மாநாட்டில் இடம் பெற உள்ளன மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இணை அமைச்சர் திரு சஞ்சய் தோத்ரே தேசிய கல்விக் கொள்கையின் வரைவுக் குழுவினர் பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் இயக்குனர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கிறார்கள்

நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கஜராத் முதலமைச்சர் மற்றும் அகமதாபாத் மேயரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்

தீ விபத்து குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் இயக்குனரை போலீசார் கைது செய்துள்ளனர்

தமிழகம் மேற்குவங்கம் ஆந்திரபிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தாத்ரா நாகர்ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதில் அடங்கும் அந்தந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்போதுள்ள கொரோனா நோயாளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உதவிகள் வழங்கப்படுவதாகவும் பொது சுகாதார கட்டமைப்பு மற்றும் பரிசோதனை வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கொரோனா நிலவரத்தால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை முறியடித்து மீண்டும் வளர்ச்சியைக் கொண்டு வரும் காலம் வரை அதற்கு ஏற்றதாகவே ரிசர்வ் வங்கியின் நிலைப்பாடுகள் தொடரும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் டாக்டர் சக்தி காந்த தாஸ் தெரிவித்துள்ளார்

பாஸ் முறையை எளிமையாக்குவது பற்றி ஆராய குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் மாவட்டங்களுக்கு இடையிலும் மாநிலத்திற்கு வெளியிலும் செல்ல தற்போது இ பாஸ் கட்டாயமாக இருப்பதால் பொருளாதார செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதுடன் மக்களும் பல சிரமங்களுக்கு ஆளாகி வருவதாக முன்னதாக திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கூறினார் தமிழக அரசு இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்

புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கையை உயர்த்தவும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கொரோனா நோயாளிகளுக்கான படுக்கைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்தார்

தேவாலய திருவிழாவை பொது மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் புதுச்சேரியில் சுதந்திர தின விழாவை சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பான முறையில் நடத்துவது குறித்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் சட்டப் பேரவையில் உள்ள கமிட்டி அறையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமைச் செயலர் அனைத்து துறைச் செயலர்கள் மற்றும் காவல்துறை தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக முதலமைச்சர் இன்று காலை இந்து அறநிலையத் துறை குறித்தும் துறைச் செயலர் ஆணையர் மற்றும் இதர அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்

ஏற்கனவே பல்வேறு உடல் நலப் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த இவர்களில் ஒருவர் ஜிப்மரிலும் மற்றவர்கள் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் உயிரிழந்தனர் அன்பழகன் புதுச்சேரியில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே உள்ள பல்வேறு உடல் நலப் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு வசதிகள் ஜிப்மரில் இருப்பதால் புதுச்சேரி அரசு ஜிப்மர் நிர்வாகத்துடன் இணக்கமாக செயல்பட்டு சுகாதாரத் துறையால் பரிந்துரைக்கப்படும் நோயாளிகள் ஜிப்மரில் சேர்த்துக் கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார்

புதுச்சேரியில் அரசின் வருவாயைப் பெருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்